நீடித்தவளா்ச்சிக்கான இலக்கைஎட்டியமாநிலங்களின் பட்டியலில் தமிழகமும் இடம்பெற்றுள்ளது

புத்தாண்டைசென்னையில் சிறப்பாககொண்டாடஅனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகமாநகரகாவல்துறைதெரிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் தமிழகஊரகஉள்ளாட்சிஅமைப்புகளுக்கான இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு இன்று பொதுவாக அமைதியாக நடை பெற்றுமுடிந்தது

இன்றுகாலைவாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தேவாக்காளர்கள் நீண்டவரிசையில் காத்திருந்த தங்கள் வாக்கைசெலுத்தியதாகளமதுசெய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா்

மாற்றுத்திறனாளிகள் முதியோா் வரிசையில் காத்திருக்காமல் வந்தவுடன் வாக்களித்துச் செல்லவும் ஏற்பாடுசெய்யப்பட்டிருந்ததாகவும் எமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

இன்றுநடைபெற்ற இண்டாம் கட்டவாக்குப்பதிவைமாநிலதேர்தல் ஆணையர் திருபழனிசாமி சென்னையில் உள்ளதேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்தபடி இணைய வழியாககண்காணித்தாா்

தொடர்ந்துஊராட்சிதுணைத்தலைவர் அகனைத் ஊராட்சிஒன்றியபெருந்தலைவா் மாவட்ட ஊராட்சிதலைவர் பதவிகளுக்கானமறைமுகதேர்தல் நடைபெறும் ஊரகஉள்ளாட்சிஅமைப்புகளுக்கானவாக்குஎண்ணிக்கைமுடிவுகளைவெளியிடதடைவிதிக்கக் கோரிகாக்கல் செய்யப்பட்டமனுவைசென்னைஉயா்நீதிமன்றம் இன்றுதள்ளுபடிசெய்தது உள்ளாட்சிஅமைப்புகளுக்கானதேர்தல் நகர்புற முடியும் வரைவாக்குஎண்ணிக்கைமுடிவைஅறிவிக்கதடைகோரியமனுவைவிசாரித்த

இதுகுறிததுஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் குடியுரிமைதிருத்தச் சட்டம் குறித்துசத்குரு ஐக்கிவாசுதேவ் வரலாற்றுபின்னணியுடன் நமதுசகோதரத்துவகலாச்சாரத்தைஎடுத்துரைத்திருப்பதைசுட்டிக்காட்டியுள்ளார் குடியுரிமைதிருத்தச் சுட்டம் வெளிநாடுகளிலிருந்துமதரீதியாகதுன்புறுத்தப்பட்டுஅகதிகளாகவந்தமக்களுக்குகுடியுரிமைவழங்குவதற்குத்தானேதவிர யாருடையகுடியுரிமையையும் பறிப்பதற்காகஅல்லஎன்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சிலசுயநலசக்திகள் மேற்கொண்டுள்ளதவறானபிரச்சாரம் ஐக்கிவாசுதேவ் குறித்து வெளியிட்டுள்ளவீடியோபதிவையும் பிரதமர் தமதுடுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துகொண்டுள்ளார்

கேரளமாநிலம் திருவனந்தபுரத்தில் சத்யசாய் ஆறக்கட்டளையின் வெள்ளிவிழாநிகழ்ச்சியில் பேசியஅவர் கேரளாவில் கற்றுவாத்துறைவாய்ப்புகள் பெருமளவு இருப்பதுமாநிலத்தின் பொருளாதாரத்தைமேம்படுத்தும் என்றா் பின்னர் அவர் தேசியகுழந்தைகள் அறிவியல் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியிலும் கலந்துகொண்டார் நாட்டில் உள்ளவனப்பகுதியின் பரப்பளவு சுமாா் ஐயாயிரம் சதுரகிலோமீட்டர் பரப்பளவிற்குஅதிகித்துள்ளதாகமத்தியசுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஐவடேக்கர் கூறியுள்ளா் இந்தியவனப்பகுதிகள் பற்றியஆய்வறிக்கையை இன்று புதுதில்லியில் வெளியிட்டுபேசியஅவர் மொத்தமரங்களின் எண்ணிக்கையும் கணிசமாகஅதிகரித்துள்ளதுஎன்றார் பாரீஸ் உடன்படிக்கையில் தெரிவிக்கப்பட்ட இலக்கைஅடைய முடியும் என்றநம்பிக்கைஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டா்

மாநிலங்களைப் பொறுத்தவரைதமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானாமற்றம் இமாச்சலபிரதேசமாநிலங்கள் பட்டியலில் முன்னிலைவகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடிநீர் மற்றும் தப்புரவு ளிசக்தி தொழில்துறைகளில் ஏற்பட்டமுன்னேற்றம் காரணமாக இந்தசாதனைபடைக்கப்பட்டிருப்பதாகவும் திருராஜீவ்குமார் தெரிவித்தார் புத்தாண்டைசென்னையில் சிறப்பாககொண்டாடஅனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகமாநகரகாவல்துறைதெரிவித்துள்ளது

சென்னைமெரிளாகடற்களர் சாந்தோம் பெசன்ட்நகர் எலியட்ஸ் கடற்கரைஉள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு ஒருமணிவரைமட்டும் புத்தாண்டுகொண்டாட்டங்களுக்குகாவல்துறைஅனுமதிஅளித்துள்ளதாகதெரிவித்துள்ளது கடற்கரைபகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோர் கடலில் இறங்குவதைத் தடுக்கதடுப்பு வேலிஅமைக்கப்பட்டிருப்பதுடன் குதிரைப்படையினர் மற்றும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சென்னைமாநகரின் பல்வேறபகுதிகளில் நள்ளிரவில் நடைபெறம் இருசக்கரவாகனபந்தயங்களைதடுக்கடுமையானநடவடிக்கைகளைமேற்கொள்ளகொள்ளவேண்டுமெனபாமகநிறுவனா மருத்துவர் ச ராமதாசுவலியுறுத்தியுள்ளார்